பழனிசாமி கூறியுள்ளார்

இந்த மாநிலத்தில் தேசிய ஜனநாயகக் கூட்டணி அரசு பொறுப்பேற்ற பின்னா்தான் உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்ததாகவும் அவர் கூறினார் சிறந்த நிர்வாகத்தை தொடர்ந்து அளிப்பதில் பீகாரில் உள்ள நிதிஷ்குமார் தலைமையிலான அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் திருமதி நிா்மலா சீதாராமன் தெரிவித்தாா் இந்த தேர்தல் அறிக்கையில் அளிக்கப்பட்டுள்ள வாக்குறுதிகள் அனைத்தையும் பிஜேபி நிறைவேற்றும் என்றும் அவர் கூறினார்

இதற்கிடையே வேட்பாளர் செலவினங்களுக்கான உச்சவரம்பை உயர்த்துவது குறித்து ஆய்வு செய்வதற்காக குழு ஒன்றை தேர்தல் ஆணையம் ஏற்படுத்தியுள்ளது கடந்த ஆறு ஆண்டுகளுக்குப் பிறகு தற்போது வேட்பாளருக்கான செலவினங்கள் பத்து சதவீதம் உயர்த்தப்பட்டுள்ளது இருப்பினும் வாக்காளர் எண்ணிக்கை அதிகரித்திருப்பது மற்றும் பண வீக்கத்தை கருத்தில் கொண்டு இதனை மேலும் உயர்த்துவது குறித்து இக்குழு விவாதிக்கவுள்ளது

புதிதாக பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை கடந்த மூன்று நாட்களுக்கும் மேலாக ஐந்து சதவீதத்திற்கும் குறைவாகவே உள்ளது என மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

உலக வங்கி மற்றும் சா்வதேச செலாவணி நிதியத்தின் வருடாந்திர கூட்டத்தில் காணொலி காட்சி வாயிலாக அவர் உரையாற்றினார் இந்த நோய் தொற்று தடுப்புப் பணிகளில் பயன்படுத்தப்படும் முக கவசங்கள் மற்றும் உபகரணங்கள் உள்நாட்டிலேயே பெருமளவில் தற்போது உற்பத்தி செய்யப்படுவதாக அவர் தெரிவித்தார் இதில் தனியார் துறையினர் முக்கிய பங்கு வகித்து வருவதாகவும் அவர் கூறினார் கடந்த மார்ச் மாதம் இந்த நோய் தொற்றை கண்டறிவதற்காக ஒரே ஒரு ஆய்வகம் செயல்பட்டதை சுட்டிக்காட்டிய அமைச்சர் தற்போது இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆய்வகங்கய் செயல்பாட்டில் உள்ளதாக அவர் கூறினார்

இந்த நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்காக பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கு காலத்தின்போது பாதிக்கப்பட்ட தொழில் விவசாயம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சார்ந்தவர்களுக்கு சிறப்பு தொக்பபுத் திட்டம் அறிவிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார் இந்த நோய் தொற்றுக்கான தடுப்பு மருந்து குறைந்த கெலவில் அனைவருக்கும் கிடைக்க வேண்மென்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் தடுப்பு மருந்த உற்பத்தி யெவதிால் இந்தியா முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் டாங்டர் ஹர்ஷவர்தன் தெரிவித்தார் அறிவியல் தொழில்நுட்பத்துறையில் புதுமைகளை கண்டுபிடிப்பதற்கான கொள்கையை வகுப்பது குறித்து உயர்நிலை ஆலோசனைக் குழுக் கூட்டம் இன்று நடைபெற்றது மத்திய அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில அரசகளின் அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வின் பிறந்த தினத்தைபொட்டி தலைவர்கள் பவர் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் பிரதம் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் நாட்டின் வளர்ச்சிக்காக அர்ப்பணிப்பு உணர்வுடன் திரு அமித்ஷா பணியாற்றி வருவதாக புகழாரம் சூட்டியுள்ளார் முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி மலர்கொத்துடன் கூடிய வாழ்த்துக் கடிதத்தை திரு அமித்ஷா விற்கு அனுப்பினார்

தொழில்துறை வளர்ச்சியில் தமிழகம் முன்னணியில் உள்ளதாக முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் தளியார் தொழிற்சாலையை இன்று திறந்து வைத்து அவர் பேசினார் தொழில் முதலீடுகளை ஈா்ப்பதற்காக மாநில அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளையும் அவர் பட்டயலிட்டார் பின்னா் ஜல்லிக்கட்டு சிலையையும் முதலமைச்சா் திறந்து வைத்தாா் கின்னஸ் சாதனை ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி விராவிமலையில் நடத்தப்பட்டதையொட்டி இந்த சிலையை அவர் திறந்துவைத்தாா் நிகழ்ச்சியில் பேசிய அவர் காவிரி குண்டாறு இணைப்புத் திட்டம் விரைவில் தொடங்கப்படும் என்றும் இதனால் புதுக்கோட்டை விவசாயிகள் பயனடைவார்கள் என்றும் தெரிவித்தார்

தேசிய கல்விக் கொள்கை தொடர்பாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார்

இந்த கல்விக் கொள்கை தொடர்பாக மேற்கொள்ளப்பட வேண்டிய நிலைப்பாடுகள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது தமிழகத்தில் ஒரு நெல்மணிகூட மிச்சம் வைக்காமல் கொள்முதல் செய்யப்படும் என்று உணவு அமைச்சர் திரு காமராஜ் தெரிவித்துள்ளார்

கூடுதல் ஈரப்பதத்தோடு நெல்லை கொண்டு வந்தாலும் கொள்முதல் செய்யுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் திரு காமராஜ் கூறினார் தமிழகத்தில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள ஐந்து மாவட்டங்களில் இடம்பெற்றுள்ள சட்டப்பேரவைத் தொகுதி குறித்த விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன இதன்படி செங்கல்பட்டு மாவட்டத்தில் சோழிங்கநல்லூர் பல்லாவரம் தாம்பரம் செங்கல்பட்டு திருப்போரூர் செய்யூர் மற்றும் மதராந்தகம் ஆகிய தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அரக்கோணம் சோளிங்கா் ஆற்காடு ராணிப்பேட்டை ஆகிய தொகுதிகளும் திருப்பத்தூர் மாவட்டத்தில் வாணியம்பாடி ஆம்பூர் ஜோவார்பேட்டை திருப்பத்தூர் ஆகிய தொகுதிகளும் இடம்பெற்றுள்ளன கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை உளுந்துா்பேட்டை ரிஷிவந்ரியம் சங்கராபுரம் கள்ளக்குறிச்சி ஆகிய தொகுதிகளும் தென்காசி மாவட்டத்தில் சங்கரன்கோவில் வாசுதேவ நல்லூர் கடையநல்லுர் தென்காசடி ஆலங்குளம் ஆகிய தொகுதிகளும் இடம்பெற்றுள்ளன பீரங்கி எதிர்ப்பு நாக் ஏவுகணை இன்று வெற்றிகரமாக சோதித்துப் பார்க்கப்பட்டது

பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனம் வடிவமைத்துள்ள இந்த ஏவுகணையின் இறுதிக்கட்ட சோதனை இன்று நிறைவடைந்துள்ளது இதனையடுத்து பாதுகாப்புப் படையில் இந்த ஏவுகணை இணைக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட ஐ என் எஸ் கவராட்டி போர்க்கல் இன்று கடற்படையில் சேர்க்கப்பட்டது விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ரானுவ தலைமை தளபதி ஜெனரல் மனோஜ் முகுந்த் நரவாளே இக்கப்பலை கடற்படையில் சேர்த்தார் எதிரி நாட்டு நீர்முழ்கி கப்பல்களை அழிக்கும் திறன் கொண்டது இந்த கப்பல் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தெலங்கானாவில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய அரசின் பல்துறை குழு இன்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறது ஐந்து பேர் கொண்ட இந்த குழு பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்குச் சென்று ஆய்வினை மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதற்கிடையே அடுத்த இரு தினங்களுக்கு தெலங்கானாவில் மழை நீடிக்க வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது பீகாரில் அரசு ஒப்பந்ததாரர்கள் இரண்டு பேரின் இல்லங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டனர் புலனாய்பு தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டதாகவும் இதில் கணக்கில் காட்டப்படாத தொகை பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனா் ஜவுளி தொழிலில் ஈடுபட்டுள்ள ஒருவரின் இல்லத்திலும் சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக வருமான வரித்துறை கூறியுள்ளது

துபாயில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு ஏழரை மணிக்கு தொடங்குகிறது நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பெங்களூரு அணி எட்டு விக்கெட் வித்தியாகத்தில் கொல்கத்தா அணியை வென்றது